தொற்றைகண்டறிவதற்கானதுரிதபரிசோதனைமேற்கொள்ளப்படஉள்ளதாகமுதலமைச்ச்திருளடப்பாடி பழனிசாமிகூறியுள்ளார்

இதற்கிடையேபரிசோதனைமுடிவுகளைஉடனுக்குடன் அறிந்துகொள்வதற்காக இந்ததுரிதபரிசோதனைமேற்கொள்ளப்படுவதாகவைராவாஜிஸ்ட் டாக்டர் ஜெயடுநீ மகாலிங்கம் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

இந்தகுழுவுடன் முதலமைச்சர் இன்றுஆலோசனைநடத்தவுள்ளார் சென்னைமருத்துவக் கல்லூரிபேராசிரியர் டாக்டர் ரகுநந்தன் ஸ்டான்லிமருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீதர் ஆகியோர் இந்தகுழுவில் இடம்பெற்றுள்ளனர் இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவது சிகிச்சைநெறிமுறைகளைவகுப்பது சா்வதேசஅளவில் வழங்கும் சிசிச்சைமுறைகளைஆய்வு செய்வதுஉள்ளிட்டபணிகளை இந்த குழு மேற்கொள்ளும்

மாநிலம் முழுவதும் நடைபெற்றுவரும் இப்பணிகளைஅமைச்சர்கள் தினசரிஅடிப்படையில் ஆய்வு செய்துவருகின்றனர்

தூத்துக்குடிமாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றுவரும் பணிகளைஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசியசெய்திவிளம்பரத்துறைஅமைச்சா் திருகடம்பூர் ராஜூ தமிழகஅரசுகோரியநிதியினைமத்தியஅரசுவழங்கும் என்றார் இந்தமாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளகட்டுப்படுத்தப்பட்டமண்டலத்தில் சுகாதாரத்துறைபணியாளர்கள் வீடுவீடாகச் சென்றுஆய்வு மேற்கொண்டுவருவதாகஆட்சியர் திருசந்திப் நந்தூரிகூறியுள்ளார்

இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்கானகட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களுக்கானதிட்டங்களை இந்த குழு பரிந்துரைக்கும் என்றுமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கிடையே இந்தநோப் தொற்றைகட்டுப்படுத்துவதற்காகஅமைக்கப்பட்டஉயர்நிலைஅமைச்சர்கள் குழுவின் கூட்டம் ககாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்தநோய் தொற்றுபணிகளில் ஈடுபட்டுள்ளமருத்துவர் செவிலியர் மற்றும் மருத்துவம்சார் பணியாளா்களுக்கானதனிநபா் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் முககவசங்களின் கையிருப்பு குறித்து இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது பரிசோதனைவசதிகளைஅதிகப்படுத்துவதுகுறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளாகளுக்கானதனிநபர் பாதுகாப்பு கவசங்களின் கையிருப்பு குறித்துஅச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றுமத்தியசுகாதாரத்துறை இணைச் செயலர் திரு லாவ் அகர்வால் கூறியுள்ளார்

இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்காகவிரிவானதிட்டங்களை மத்தியஅரசுவகுத்துவருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் போதியஅளவு ஹைட்ராசிக் குளோரோகுயின் மாத்திரைகையிருப்பில் உள்ளதாகவும் திருலாவ் அகர்வால் குறிப்பிட்டார்

வெண்டிலேட்டர் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் பரிசோதனைஉபகரணங்கள் முககவசங்கள் போன்றவற்றுக்கு இது பொருந்தும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

த விவெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்தபதிவு

இந்தநோய் தொற்றுபரவலைதடுப்பதற்காகமேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகள் குறித்துபிரதம் திருநரேந்திரமோடி தென்கொரியஅதிபர் திரு மூன் ஜே இன் வுடன் நேற்றுதொலைபேசியில் தொடர்பு கொண்டுபேசினார்

புதுக்கோட்டைமாவட்டத்தில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுடன் ஆட்சியா் திருமதி உமாமகேஸ்வரிநேற்றுஆலோசனைநடத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இடி மின்னல் தாக்கியதில் இரண்டுபேர் உயிரிழந்தனர்